இனி விரிவான செய்திகள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் செய்வோருக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் போக்சோ சுட்டத்தில் திருத்தங்கள் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

பொங்கல் பண்டிகையையொட்டி விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச்செயலகத்தில் தொடங்கிவைத்தார்

சேலைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

கோயம்புத்தூர் கரூர் தருமபுரி திருவண்ணாமலை சென்னை காஞ்சிபுரம் நாமக்கல் மதுரை கடலூர் திருப்பூர்

இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இவர்களின் பணி நியமனத்துக்கு அடையாளப்பூர்வமாக ஏழு பேருக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச்செயலகத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழக த அரசின் தலைமைச்செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பதற்கான தெரிவுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செயலாளர் திருமதி எஸ் ஸ்வர்ணா ஆகியோர் கலந்துகொண்டனர் சுட்டப்பேரவை எதிர்க்கட்சித்தலைவர் திரு முக ஸ்டாலின் இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்

இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாங்டர் வெ சரோஜா இம்மாவட்டத்தில் அதிக மகசூல் செய்த விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கினார்

பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடையால் வணிகர்கள் பாதிக்காத அளவிற்கு அரசு உதவி செய்யும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் தெரிவித்துள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிளாஸ்டிக் குப்பைகளால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தடை காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் தெரிவித்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக தமிழக அரசு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் என்றும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பெயரில் போலியான ட்விட்டர் பக்கம் உருவாக்கி இருப்பவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் தெரிவித்துள்ளார் திரு ஸ்டாலின் கருத்துக்கு எதிராகவும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் இந்த போலியான ட்விட்டரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் ஆணையரிடம் இன்று வழங்கிய மனுவில் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை பெருநகர கேபிள் ஆப்ரேட்டர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின்போது ஆணையத்தின் வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார்

வைத்தியநாதன் இதுதொடர்பாக பதிலளிக்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறைக்கும் ட்ராய் அமைப்புக்கும் உத்தரவிட்டார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு ஹெச் ஐ வி தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக ககாதாரத்துறை கூடுதல் இயக்குனர் டாக்டர் மாதவி தலைமையிலான ஐவர் குழு இன்று மருத்துவமனையில் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டது

மத்திய அரசின் கலாச்சார வளம் மற்றும் பயிற்சி மையம் தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்த ஒரே இந்தியா உன்னத இந்தியா என்ற திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கான தலைமப்பண்பு வளர்ச்சிக்கான கவாச்சார விழா மற்றும் பயிலரங்கு தஞ்சாவூரில் இன்று நடைபெற்றது இந்த பயிலரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள பள்ளி மாணவ மாணவியருக்கு இசை ஒவியம் பாடல் நடனம் சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இந்த பயிற்சியின் பயன் குறித்து சரண்யா என்ற மாணவி கூறுகையில்

கல்பாக்கத்தில் உள்ள அணுமின் நிலையத்தின் புதிய இயக்குனராக திரு எம் சீனிவாஸ் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் இங்கு நிலைய இயக்குனராக பணியாற்றிய திரு ஆர் சத்தியநாராயணா கைகா அனுமின் நிலைய வளாக இயக்குனராக பணிமாற்றம் செய்யப்பட்டதையடுத்து அந்த இடத்திற்கு திரு சீனிவாஸ் நியமிக்கப்பட்டார் ரஃபேல் போர் விமான பேரம் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைகட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக நாடாளுமன்ற மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவை இன்று தொடங்கியவுடன் அஇஅதிமுக திமுக தெலுங்கு தேசம் கட்சி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலிபுறுத்தி அவைத்தலைவர் இருக்கையின்முன் சூழ்ந்து முழக்கமிட்டனர்